தமிழகத்தில் ஹைட்ரோ கார்பள் உள்ளிட்ட விளைநிலங்களை பாதிக்கும் எந்தவொரு திட்டத்திற்கும் மாநில அரசு அனுமதி அளிக்காது என்று முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியிருக்கிறார் பிஜேபி மாநிலத் தலைவராக திரு எல் முருகன் நியமிக்கப்பட்டுள்ளார்

ரஜினிஷ் குமார் அறிவித்குள்ளார் இந்தியா தென்னாப்பிரிக்கா இடையேயான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று தரம்சாலாவில் நடைபெறவுள்ளது

தூதரக வேலை மற்றும் வேலைக்காக வருவோர் தவிர அனைத்து விசாக்களும் நிறுத்தப்படுவதாக வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது நேற்று புதுதில்லியில் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஹர்ஷ்வர்தன் தலைமையில் நடைபெற்ற அமைச்சர்கள் அடங்கிய குழுவின் கூட்டத்தில் இம்முடிவு எடுக்கப்பட்டது இந்தக் கூட்டத்தில் வெளியுறவுத் துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் சிவில் விமானப் போக்குவரத்துத் துறை அமைச்சர் திரு ஹர்தீப்சிங் பூரி உள்துறை இணையமைச்சர் திரு நித்யானந்த் ராய் கப்பல் போக்குவரத்து துறை இணையமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா சுகாதாரத்துறை இணையமைச்சர் திரு அஸ்வினி குமார் சௌபே ஆகியோர் கலந்து கொண்டனர் அத்தியாவசிய தேவையின்றி வெளிநாடுகளுக்கு பயணம் மேற்கொள்ள வேண்டாம் என்று நாட்டு மக்களுக்கு மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது

இதேபோல் கர்நாடகாவில் நால்வருக்கும் மகாராஷ்ட்ராவில் இரண்டு பேருக்கும் தமிழ்நாடு தெலங்காளா பஞ்சாப் ஆகிய மாநிலங்கள் மற்றும் ஜம்மு காஷ்மீர்

மருத்துவமனையிலிருந்து வீடு திரும்பியுள்ளனர்

ஜெனீவாவில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அந்த அமைப்பின் தலைவர் திரு

ஈரான் மற்றும் இத்தாலியில் உயிரிழப்போர் எண்ணிக்கை கணிசமாக அதிகரித்துள்ளதாகவும் அவர் கூறினார்

தமிழகத்தில் ஹைட்ரோ கார்பன் உள்ளிட்ட விளைநிலங்களை பாதிக்கும் எந்தவொரு திட்டத்திற்கும் மாநில அரசு அனுமதி அளிக்காது என்று முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார்

இத்தொடர்பான அனுமதி வழங்கும் முழு பொறுப்பும் மாநில அரசுக்கு இருப்பதாக மத்திய அரசு தெரிவித்திருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார் மாநில அரசின் வேளாண் மண்டல பாதுகாப்புச்சட்டத்தின் மூலம் டெல்டா விவசாயிகள் பாதுகாக்கப்படுவார்கள் என்றும் அவர் திட்டவட்டமாக தெரிவித்தார் இந்த புதிய சட்டத்தில் எவ்வித குறைபாடும் இல்லை என்றும் அவர் கூறினார் இத்தொடர்பாக யாரும் அச்சம் கொள்ளத்தேவையில்லை என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார் பிஜேபி மாநிலத் தலைவராக திரு எல் முருகன் நியமிக்கப்பட்டுள்ளார் இதனை தில்லியில் அக்கட்சியின் தேசிய தலைவர் திரு

நட்டா அறிவித்துள்ளார் தமிழகத்தில் பிஜேபி முதன்மை கட்சியாக உருவெடுப்பதற்கு இதர தலைவர்களுடன் இணைந்து பாடுபடப்போவதாக திரு எல் முருகன் தெரிவித்தார் பிஜேபி மாநிலத் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ள திரு

முருகனுக்கு தமிழக முதலமைச்சா் திரு எடப்பாடி பழனிசாமி வாழ்த்து தெரிவித்துள்ளார்

இரண்டு படகுகளில் இருந்த அவர்கள் பின்னர் துத்துக்குடி மாவட்டம் தருமலை காவல்நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டனர் பாரத ஸ்டேட் வங்கியில் கணக்கு வைத்திருப்பவர்கள் குறைந்தபட்ச இருப்புத் தொகையை பராமரிக்க வேண்டிய அவசியமில்லை என்று அந்த வங்கியின் தலைவர் திரு ரஜினிஷ் குமார் தெரிவித்துள்ளார்

குறைந்தபட்ச இருப்புத் தொகையை பராமரிக்க வேண்டியதில்லை என்ற இவ்வங்கியின் அறிவிப்பை மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திருமதி ஸ்மிருதி இரானி ஆகியோர் வரவேற்றுள்ளனர் இந்த நடவடிக்கை ஏழை எளிய வாடிக்கையாளர்களுக்கு பெரிதும் உதவும் என்று அவர்கள் ட்விட்டர் செய்தியில் தெரிவித்துள்ளனர் கோவை மாவட்டத்தில் உண்மைக்குப் புறம்பான செய்தியை சமூக வலைதளங்களில் பரப்புவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாவட்ட ஆட்சியர் திரு ராசாமணி எச்சரித்துள்ளார் கோவையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பொதுமக்கள் அச்சமின்றி இருக்க அனைத்து நடவடிக்கையையும் மாவட்ட நிர்வாகம் எடுத்துள்ளது என்று கூறினார் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்ட மாவட்ட நிர்வாகத்திற்கும் காவல்துறைக்கும் பொதுமக்கள் ஒத்துழைக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார் வாஞ்சி மணியாச்சி மதுரை தட்டப்பாறை இடையே புதிதாக அமைக்கப்பட்டுள்ள அகலப்பாதையில் ரயிலை வேகமாக செலுத்தி நேற்று ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது இதனை ரயில்வே பாதுகாப்பு ஆணையர் திரு

மனோகரன் நேரில் ஆய்வு செய்தார்

ஆப்கான் அரசுடன் பேச்சு நடத்துவதற்கு முன்பு சிறையில் உள்ள ஐயாயிரம் தாலிபான்களை விடுதலை செய்ய வேண்டும் என்று தாலிபான் அமைப்பு நிபந்தனை விதித்துள்ளது

நித்யானந்தா ராய் கூறியுள்ளார் உதகமண்டலம் நகராட்சியில் நீர் வள மேம்பாடு மற்றும் நிலத்தடி நீர் மேவாண்மை திட்டம் குறித்த விழிப்புணர்வு பயிற்சி முகாம் நேற்று நடைபெற்றது

கிருஷ்ணகிரியில் தமிழ் ஆட்சி மொழி சட்ட விழாவை நேற்று தமிழ் வளர்ச்சி மற்றும் பண்பாட்டுத் துறை உதவி இயக்குநர் திருமதி ஜெயஜோதி தொடங்கி வைத்தார்

மலர்விழி எச்சரித்துள்ளார்

முதல் போட்டி தரம்சாவாவிலும் இரண்டாவது போட்டி லக்னோவிலும் மூன்றாவது போட்டி கொல்கத்தாவிலும் நடைபெறவுள்ளது நியூஸிவாந்து அணிக்கு எதிரான ஒருநாள் தொடரிலும் டெஸ்ட் தொடரிலும் தோல்வியடைந்த இந்திய அணி தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான இந்த தொடரை கைப்பற்றும் முனைப்புடன் தீவிர பயிற்சி ஈடுபட்டுள்ளது பர்மிங்காமில் நடைபெறும் ஆல் இங்கிலாந்து ஒப்பன் பேட்மின்டன் போட்டியில் மகளிர் ஒற்றையர் பிரிவில் பி

இதேபோல் கலப்பு இரட்டையர் போட்டியில் இந்தியாவின் ப்ரணவ் ஜெர்ரி சோப்ரா சிக்கி ரெட்டி இணை சீன இணையிடம் தோற்றுப் போனது டோக்கியோ ஒலிம்பிக் குத்துச்சண்டை போட்டியில் பங்கேற்க இந்தியாவின் மணீஷ் கௌஷிக் தகுதி பெற்றுள்ளார்